நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார்

நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார் இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் அங்கு கட்டப்பட்ட மருத்துவ மேல் பட்டப்படிப்பிற்கான விடுதியையும் திறந்து வைத்தாா் மருத்துவமனையை சுற்றி பார்த்தா அவர் அங்கு பயிலும் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார் சௌராஷ்டிரா நர்மதா பாசனத் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் இதுதவிர கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கும் இறவை பாசன திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் பந்த்ரா ஜாம் நகர் இடையே எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தையும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் தொடங்கி வைத்தார்

அமைதியை பேணுவதில் இந்தியா உறுதியுடன் உள்ள போதிலும் தனது இறையாண்மையை பாதுகாக்கத் தேவையான பலத்தை பயன்படுத்தும் என்று குடியரசுத்தலைவர் திரு

கோவை அருகே சூலூர் விமானப்படைதளத்தில் இன்று காலை வண்ணக்கொடிகளை வழங்கி பேசிய போது குடியரசுத் தலைவர் இந்த கருத்துகளை வெளியிட்டார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

சூலூரில் உள்ள பழுதுபார்க்கும் மையம் மற்றும் ஹைதராபாத் அருகே உள்ள அக்கிம்பேட் மையம் ஆகியவற்றின் சிறந்த செயல்பாட்டை அங்கீகரிக்கும் வகையில் இந்த வண்ணக்கொடிகள் வழங்கப்பட்டன இந்தியாவின் ராணுவமும் விமானப்படையும் அண்மையில் நடத்திய விமானத்தாக்குதல் இந்த உறுதியை பிரதிபலிக்கிறது என்று குடியரசுத்தலைவர் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார்

இந்திய பாதுகாப்புப் படைகளின் பலம் உலகநாடுகள் இடையே இப்போது பரிமளித்து வருகிறது என்றும் அவர் கூறினார் இந்திய விமானப்படையை நவீனமயமாக்கும் பணி தற்போது நடந்து வருகிறது என்று கூறிய அவர் பேரிடர் காலங்களில் மனிதாபிமான உதவிகளை அளிப்பதில் விமானப்படையின் பணிகளை பாராட்டினார் நமது நாட்டின் எல்லையையும் இறையான்மையையும் காப்பதில் விமானப்படை வீரர்கள் காட்டும் தீரம் நாட்டுக்கே பெருமை என்றும் குடியரசுத்தலைவர் குறிப்பிட்டார் மாலையில் குடியரசுத்தலைவர் தமது துணைவியாருடன் வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இஷா யோகா மையத்திற்கு செல்கிறார் அங்கு யோகா மற்றும் இசை நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்வையிடுகின்றனர் இதுதவிர மஹா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இஷா எமய வளாகத்தில் ஒலி ஒளி காட்சிகளை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அக்னூர் பகுதியில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு அருகே உள்ள இந்திய ராணுவ நிலைகள் மீது போா் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் துருப்புகள் இன்று தாக்குதல் நடத்தின

எந்தவித தூண்டுதலும் இல்லாத நிலையில் பாகிஸ்தான் துருப்புகள் பீரங்கி குண்டுகளையும் சிறிய ஆயுதங்களையும் பயன்படுத்தி கிராமங்களையும் ராணுவ நிலைகளையும் தாக்கியதாக அவர் கூறினார் நமது பாதுகாப்புப் படையினர் வலுவான பதிலடி கொடுத்தார்கள் என்றும் இந்த தாக்குதலில் இந்திய தரப்புக்கு எவ்வித சேதமும் ஏற்பட்டதாக தகவல் இல்லையெனவும் அவர் கூறினார் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இரண்டு நாள் பயணமாக ஐம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இன்று செல்கிறார் அங்கு மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒன்றாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் அவருடன் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளும் செல்கின்றனர் இன்று ஸ்ரீநகர் செல்லும் இந்த குழுவினர் அங்குள்ள மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் குடியரசுத்தலைவர் ஆட்சி அமலில் உள்ளது இந்திய ராணுவ தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் காஷ்மீரில் உள்ள சம்பா மற்றும் ரத்னுசக் பகுதிகளில் பணியிலுள்ள ராணுவ வீரர்களை சந்தித்து அங்குள்ள நிலைமையை கேட்டறிந்தார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து தலைமை தளபதிக்கு ஜென்ரல் ஜே எஸ் நையின் எடுத்துரைத்தார் மேலும் ராணுவ வீரர்களுடன் தலைமை தளபதி உரையாடினார் இந்திய படைகள் எந்தவித பதிவடி கொடுப்பதற்கும் எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ரானுவ வீரர்களின் வீரத்தையும் எவ்வித சூழலையும் சமாளிப்பதற்குத் தயாராக இருக்கும் அவர்களின் தைரியத்தையும் அவர் பாராட்டினார்

இதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் திரு

ஸ்டாலினும் தாமும் கையெழுத்திட்டுள்ளதாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு

மஹா சிவராத்திரி பண்டிகை இன்று நாடு முழுவதும் பக்தி பரவசத்துடன் கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று யாத்திரை ஸ்தலங்களில் புனித நீராடினார்கள் அதிகாலை முதற்கொண்டே விரதம் இருந்தும் கோவில்களில் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்றும் இந்த பண்டிகையில் மக்கள் கலந்து கொண்டார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மூன்று நதிகள் சுங்கமிக்கும் பிரயாக்ராஜில் இன்று அஅதிகாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினார்கள் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் உள்ள பிரபலமான பசுபதிநாத் கோவிலில் இந்தியா நேபாளம் மற்றும் பிற நாடுகளை சோ்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினார்கள் அண்டை நாடான இலங்கையிலும் மஹா சிவராத்திரி பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அங்கு பொதுவிடுமுறை அறிவிக்கப்பட்டு கல்விக்கூடங்களும் அரசு அலுவலங்களும் மூடப்பட்டுள்ளன இலங்கை அதிபரும் பிரதமரும் இதர தலைவா்களும் இந்த பண்டிகையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் நமது நாட்டின் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு

சிவபெருமானின் அருளால் அமைதியும் மகிழ்ச்சியும் வளமும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் தழைக்கட்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தனது செய்தியில் கூறியிருக்கிறார் வங்கியில் கணக்கு தொடங்கவும் மொபைல் தொலைபேசி சிம் கார்டு பெறுவதற்கும் ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்த தாமாக முன்வருவோருக்கு அனுமதி வழங்குவதற்கான அவசர சட்டத்திற்கு குடியரசுத்தலைவர் திரு

கடந்த வாரம் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது ஆதார் அடையாள அட்டையை தவறாக பயன்படுத்தினாலோ அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்தரங்க தகவல்களை மீறினாலோ கடுமையாக தண்டிப்பதற்கு இந்த திருத்தம் வகை செய்கிறது நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு மூன்று புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஆறு சதவீதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் உயர்த்தப்பட்டுள்ளது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மும்பையில் டி ஒய் பாட்டீல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் கல்விக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக கடந்த ஐந்தாண்டுகளில் அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த ஆட்சியில்தான் ஏழு ஐஐடி ஏழு ஐஐஎம் இரண்டு தேசிய தொழில்நட்பக்கழகங்கள்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பாதுகாப்புக்குழுமத்தின் கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத்தோவல் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

மேலும் பலர் காயத்துடனும் ஒரு சிலர் கடுமையான காயங்களுடனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்தப் பகுதியின் ஷெரிப் கூறியிருக்கிறார் இரவு நேரத்தில் மீட்புப்பணிகள் நடப்பதில் சிரமம் இருப்பதால் பகலில் இந்த பணிகள் மீண்டும் தொடங்கும் என்றும் சேதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் தெற்கு அலபாமா ஜார்ஜியா ஃப்ளாரிடா சவுத் கரோலினா மாநிலங்களில் சூறாவளியின் தாக்கம் அதிகம் இருந்தது